ஒன்றிணைந்து போராட வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

மாநில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

குறித்து ஆய்வு செய்ய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நாளை பீகார் செல்கிறார்

தென்னாப்பிரிக்கா இடையேயான இறுதி ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது

ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்கள் அளைவரையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் குடியரகத்தலைவர் மாளிகையில் நிதி ஆயோக் அமைப்பின் ஐந்தாவது நிர்வாகக்குழு கூட்டத்தை தொடங்கிவைத்து அவர் உரையாற்றினார் வறுமை வேலைவாய்ப்பின்மை வறட்சி வெள்ளம் மாக ஊழல் மற்றும் வன்முறைக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதற்கு தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் ஆகியவை சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று அவர் கூறினார்

வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதன் மூலம் அதிகளவிலான வருவாய் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட பிரதமர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஜல்சக்தி அமைச்சகத்தின் மூலம் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்று கூறினார் தண்ணீரை பாதுகாப்பது மற்றும் நீர் மேலாண்மை போன்ற நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பல்வேறு மாநிலங்களில் நிலவும் வறட்சியை போக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

நாட்டில் காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமா் தெரிவித்தார் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் இந்த அமைப்பிள் அலுவல்சார் உறுப்பினர்களான மத்திய அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் முன்னதாக இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தில்லி சென்ற தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் தமிழகத்தின் வளர்ச்சி தொடர்பான கோரிக்கை அடங்கிய மனுவினையும் முதலமைச்சர் அப்போது சமர்ப்பித்தார் சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா புதுச்சேரி மேகாலாயா மற்றும் நாகலாந்து மாநில முதலமைச்சா்களும் பிரதமா் திரு நரேந்திரமோடியை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினா் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களை பாதுகாக்கும் வகையில் உரிய சுட்டம் கொண்டுவருவது குறித்து மாநில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சள் திரு ஹர்ஷ்வர்தன் மாநில அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார் மருத்துவ சேவை நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களை பாதுகாப்பது தொடர்பான சட்ட வரைவையும் மாநில அரசுகளுக்கு அவர் அனுப்பியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் தாக்கப்படுவதாக வரும் தகவல்கள் குறித்து கவலை தெரிவித்த அமைச்சர் தாக்குதலில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி உள்ளார்

வருங்காலத்தில் மருத்துவர்கள் எவ்வித அச்சமும் இன்றி தங்களது கடமைகளை செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று திரு ஹா்ஷ்வா்தன் வலியுறுத்தி உள்ளாா்

இந்நிலையில் இந்திய மருத்துவ சங்கத்தின் பிரதிநிதிகள் குழு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் திரு ஹா்ஷ்வா்தனை இன்று சந்தித்து பேசினா் இதற்கிடையே மருத்துவர்களின் வேலைநிறுத்தம் தொடர்பான அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று மேற்குவங்க அரசை உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவிற்கு சிவசேனா கட்சி தலைவர் திரு உத்தவ் தாக்கரே நாளை செல்கிறாள் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ரவுட் ராம் லல்லா கோவிலில் திரு உத்தவ் தாக்கரே வழிபாடு நடத்தவுள்ளதாக தெரிவித்தாா்

மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் நாளை பீகார் செல்கிறார் முகாஃபா்பூர் செல்லும் அவர் மூளைக்காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்கிறார் பின்னர் பூரீ கிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் அவர் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவரும் குழந்தைகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் ககாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினி குமார் சவுபேவும் உடன் செல்கிறார் இதனிடையே முகாஃபா்பூர் நகருக்கு சென்ற உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந் ராய் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தாா் ராஷ்டிரிய ஜனதா தள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவும் இன்று மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டன பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆவோசனைக் கூட்டம் மத்திய நிதிதுறை இணையமைச்சர் திரு அனுராக் தாகூர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டில் பொருளாதார தகவல் கட்டஸமப்பை மேம்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைவது நிதி மற்றும் பருவநிலை மற்றும் பொது நிர்வாகம் உள்ளிட்ட தகவல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதில் மின்னனு பொருளாதாரம் மற்றும் ஸ்டாா்ட் அப் நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களது கருத்துகளை தெரிவித்தனர் தெலங்கானாவில் உள்ள தண்டிகல் விமானப்படை பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை விமானப்படை தலைமை தளபதி திரு பிஎஸ்தனோவா இன்று பார்வையிட்டார்

இந்தியாவின் நட்பு நாடுகளை சேர்ந்த வீரர்களும் இப்பயிற்சியில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது

ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் சர்வதேச ஹாக்கி தொடர் இறுதி போட்டியின் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இறுதி ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது